நிறைவடைகிறது

இந்திய பாதுகாப்பு தொழில் நிறுவனங்களுடன் ராணுவத்தின் பங்களிப்பும் தேவை என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ஆடவர் இளையோர் அணி இன்று பிரிட்டன் அணியை எதிர்கொள்கிறது

இதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் வாக்காளர்களை கவர இறுதி கட்ட முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்

பீகாரில் உள்ள சமஸ்டிப்பூர் மற்றும் மகாராஷட்ராவில் உள்ள சதாரா ஆகியவை மக்களவைக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளாகும்

பிரதமரும் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் எலனாபாத் மற்றும் ரிவாரி ஆகிய இடங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திருஅமித் ஷாவும் மகாராஷ்ட்ர மாநிலம் நவாப்பூர் அகோல் மற்றும் கார்ஜத் ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரக்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கவுள்ளார் முன்னதாக நேற்று மகாராஷ்ட்ர சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமது கடைசி பிரச்சாரக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பை தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தவறி விட்டதாக குற்றம் சாட்டினார் தற்போது குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் நிலை உள்ளதால் அதுபோன்ற சூழல் மீண்டும் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலாள மத்திய அரசும் மகாராஷ்ட்ரா அரசும் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

மகாராஷ்ட்ராவில் முந்தைய காங்கிரஸ் தேசியவாத கூட்டணி ஆட்சியின்போது முதலமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டதை போல் அல்லாமல் தற்போதைய முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் நிலையான ஆட்சியை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி ஆட்சி மீது ஒரு ஊழல் புகார் கூட எழவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே ஹரியானாவின் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி பங்கேற்கவிருந்த பிரச்சாரக் கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது மகேந்தர்கர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் முத்த தலைவர் திரு ராகுல்காந்தி நாடு எதிர்நோக்கி வரும் முக்கியமான பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்றார் ஊடகங்களும் உண்மையான செய்திகளை வெளியிட அஞ்சுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜி எஸ் டி வரி விதிப்புகள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினரை அழிவுக்கு தள்ளி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தூய்மை இந்தியா ஒரு துளி அதிக பயிர் மற்றும் திறன் இந்தியா போன்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும் நடைமுறையை மேம்படுத்த குடிமைப்பணி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் வளர்ச்சித்திட்டங்களின் பலன் ஏழை எளிய மக்களை சென்றடைவதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் மக்களின் தீவிர பங்களிப்பு காரணமாக தூய்மை இந்தியா திட்டம் சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அசாதாரண விளைவுகளை உருவாக்கி இருப்பதாகக் கூறினார் உள்நாட்டில் கிடைக்கும் திறமையையும் சக்தியையும் பயன்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படவேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாடு உயர் வளர்ச்சி பாதையை எட்டுவதற்கு இது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் போர் தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியப் பாதுகாப்பு தொழில் நிறுவனங்களுடன் ரானுவம் இணைந்து செயல்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த ராணுவ காமண்டர்களின் ஐந்து நாள் மாநாட்டில் பேசிய அவர் நாடு எதிர்நோக்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் கடைசி புகலிடமாக ராணுவம் உள்ளது என்றார் ஊடுருவல் எல்லைப்பாதுகாப்பு அல்லது மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் ராணுவத்தினரின் பங்கு மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் போர் நடைமுறை மாறி வருவதை சுட்டிக்காட்டிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் எதிர்காலத்தில் மரபுசாராத ஆயுதங்களின் பயன்பாடு குறித்து ரானுவ கமாண்டர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் நாட்டின் எல்லைப்பகுதியில் ராணுவத்தினரின் முதிர்ச்சியடைந்த அதே வேளையில் உறுதியான அனுகுமுறைகள் பாராட்டத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் போர் ஆயத்த நிலை பற்றி குறிப்பிட்ட அவர் இதில் விமர்சனத்திற்கு எதுவும் இல்லை என்றும் உறுதியளித்தார் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான திரு அனுப் குமார் சிங் தேசிய பாதுகாப்புப் பிரிவின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்

அனுப் குமார் சிங்கின் நியமனத்திற்கு நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது

நாகா அமைதி பேச்சு வார்த்தைகளை தாமதமின்றி நிறைவு செய்ய மத்திய அரசு தீர்மானித்துள்ளது தப்பாக்கி முனையில் பேச்சு வார்த்தை நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் சிறப்பு துதுவரும் நாகா அமைதி பேச்சுக்கான மத்தியஸ்தருமான திரு ஆர் என் ரவி கோஹிமாவில் நேற்று நாகா சமுதாய பிரதிநிதிகளுடன் விரிவாள ஆலோசளை நடத்தினார்

ஐ

பிரிவு தலைவர்கள் சிவர் ஊடகங்கள் வாயிலாக மக்களை திசைதிருப்பி வரும் நிலையில் இந்த ஆவோசனை நடத்தப்பட்டுள்ளது வெங்காயம் தக்காளி மற்றும் பருப்பு வகைகள் சீரான விநியோகம் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது

மத்தியப் பிரதேசத்திலிருந்து தக்காளி அதிக அளவில் வரத் தொடங்கியிருப்பதால் அதன் விலை உடனடியாக குறையக்கூடும் என்றும் பெரும்பாவான மாநிலங்களில் தக்காளி விலை இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மத்தியப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானிலிருந்து புதிய வெங்காய வரத்து தொடங்கியுள்ளதால் வரும் வாரங்களில் குறிப்பாக தீபாவளிக்கு பிறகு விலை குறையக்கூடும் என்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது பருப்பு வகைகளைப் பொறுத்தவளர் தற்போது போதுமான அளவுக்கு கையிருப்பு உள்ளதால் ஒரு கிலோ மற்றும் அரை கிலோ பாக்கெட்டுகளில் அடைத்து சந்தையில் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இந்தப்போட்டி காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கும் இந்திய வீரர் குல்தீப் யாதவ் விற்கு இடது தோல்பட்டையில் காயம் ஏற்பட்டதை அடுத்து ஜார்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இடதுகை கழற்பந்து வீச்சாளரான ஷாபாத் நதீம் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்